பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசி மக்களவை தொகுதியில் போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மஹாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இன்று தேர்தல் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

பிரதமருடன் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திரு நிதின்கட்காரி தேசிய தஜனநாயக கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்டோர் இருந்தனர்

நரேந்திரமோடி வெற்றி பெற்றதால் வாக்களிக்க தேவையில்லை என்று கூறுவோரின் வலைகளுக்குள் மக்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் அதிகளவில் திரண்டு வந்து வாக்காளர்கள் வாக்களிக்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் வாக்களிப்பது ஒவ்வொருவருடைய உரிமை அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

கன்னியாகுமரி தமிழகத்தில் புயல் உருவாகும் என்ற சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளந்துறை மணக்குடி உள்ளிட்ட அனைத்து கடற்கரை கிராமங்களிலும் மீனவர்கள் இன்று கட்லுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை

இதனிடையே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் விசைப்படகு மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் மு வடனரே அறிவுறுத்தியுள்ளார் குளச்சல் மார்த்தாண்டன்துறை இணையம் புத்தன்துறை உள்ளிட்ட கடல்பகுதிகளில் பலத்த கடல்சீற்றம் காரணமாக மீனவர்கள் படகுகளை கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர்

அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது

மாவட்டத்தில் நெடுஞ்சாலை பொதுப்பணி ஊரக வளர்ச்சித்துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளும் சிறுபாலங்களும் பாலங்களும் தொடர் கண்காணிப்பில் இருந்திட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

ஏற்கெனவே கைது செய்யப்பட்டுள்ள குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற செவிலியர் அவரது கணவர் ஆகியோரிடம் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது மேலும் ஒரு பெண் மற்றும் கொல்லிமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆம்புலன்ஸ் ஓட்டுனரிடமும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருள்அரசு தெரிவித்துள்ளார்